என்றுமுதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமிஅறிவித்துள்ளார்

ஆசியவிளையாட்டுபோட்டியில் இந்தியாமுதல் பதக்கத்தைதுப்பாக்கிச்சுடும் பிரிவில்வென்றது

ஈரோடுமாவட்டம் பவாளியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டபகுதிகளைபார்வையிட்டபின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

இன்றுமன்னார்குடியில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் அனைத்துப் பகுதிகளுக்கும் தண்ணீர் சென்றடையநடவடிக்கைஎடுக்கப்பட்டுள்ளதாககூறினார்

பொதுவிநியோகத் திட்டத்தைசெயல்படுத்துவதில் தமிழகஅரசுபிறமாநிலங்களுக்குமுன்னோடியாகதிகழ்கிறதுஎன்றும் அமைச்சர் தெரிவித்தார்

இணைப்புத் திட்டங்களைநிறைவேற்றுவதுகாவிரிநீர் கடலில் கலப்பதைதடுத்துகுடிநீர் நதிநீர் தேவைமற்றும் வேளாண்மைக்குதிருப்பிவிடுவதற்குதேவையானநடவடிக்கைகளைஅஇஅதிமுகஅரசுமேற்கொள்ளவேண்டும் என்றுதிரு ஸ்டாலின் அந்தஅறிக்கையில் கோரியுள்ளார் காவிரிடெல்டாமாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்குஉரியநிவாரணஉதவிகளைதமிழகஅரசுவழங்க வேண்டும் என்றுபாமகநிறுவனர் மருத்துவர் ச ராமதாசுகேட்டுக் கொண்டுள்ளார் இன்றுவெளியிட்டுள்ளஅறிக்கையில் இக்கோரிக்கையைவிடுத்துள்ளஅவர் காவிரிமற்றும் கொள்ளிடம் கரையோரங்களில் ஏற்பட்டுள்ளபாதிப்புகள் முழுமையாகவெளிவரவில்லைஎன்றுகுறிப்பிட்டுள்ளார் காவிரிகண்ணீர் டெல்டாமாவட்டங்களின் கிராமப்புறங்களுக்குசென்றடையவில்லைஎன்று இந்தியகம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலசெயலாளர் திருமுத்தரசன் குற்றம் சாட்டியுள்ளார்

கேரளாவில் மழைவெள்ளத்தால் பாதிக்கப்பட்டபகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் போர்க்காலஅடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டுவருகின்றன

முப்படைகளோடு இணைந்துகடலோரகாவல்படையும் பேரிடர் மீட்புப் படைகளும் நிவாரணப் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்

பாதிக்கப்பட்டபகுதிகளிலிருந்துஅனைவரையும் மீட்கும் வரைஅதற்கானபணிகள் தொடரும் என்றுஅம்மாநிலமுதலமைச்சர் திருபினராயிவிஜயன் கூறியுள்ளார் இதற்கிடையேகேரளஅரசுக்குதமிழகம் உட்படபல்வேறுமாநிலஅரசுகள் தொடர்ந்துநிவாரணஉதவிகளைஅளித்துவருகின்றன

கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்பதால் மீனவர்கள் வடமேற்குமற்றும் மத்திய வங்கக் கடல் பகுதியில் மீன்பிடிக்கச் செல்லவேண்டாம் என்றுகேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் பொருட்களின் விற்பனைவளைகுடாநாடுகளிலும் விரைவில் ஆவின் தொடங்கப்படவுள்ளதாகபால்வளத்துறைஅமைச்சர் திருராஜேந்திரபாவாஜிகூறியுள்ளார் ஹாங்காங்கில் ஆவிள் பொருட்கள் விற்பனையைதொடங்கிவைத்துஅவர் பேசினார் விளையாட்டுச் செய்திகள் ஆசியவிளையாட்டுபோட்டியில் இந்தியாவுக்குமுதல் பதக்கம் துப்பாக்கிச்சுடும் கலப்பு இரட்டையர் பிரிவில் கிடைத்தது ஜகார்த்தாவில் நடைபெற்றுவரும் இப்போட்டியின் அபூர்விசந்தேலாமற்றும் ரவிக்குமார் வெண்கலப் பதக்கத்தைவென்றனர் முதல் பதக்கத்தைபெற்றுத்தந்த இவர்களுக்குபிரதமர் திருநரேந்திரமோடிபாராட்டுதெரிவித்துள்ளார் மல்யுத்தப் போட்டியில் பஜ்ரங் புனியா இறுதியாட்டத்திற்குமுன்னேறியுள்ளார் சுஷில்குமார் சந்தீப் தோமர் மவுசம் காட்ரிஆகியோர் பதக்கம் வெல்லும் வாய்ப்பினை இழந்தனர் கபடிபோட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா பங்களாதேஷ் மற்றும் இலங்கையைவென்றது மகளிர் கூடைப்பந்துபோட்டியில் இந்தியாகஜகஸ்தான் மற்றும் சீனதாய்பேயிடம் தோல்வியடைந்தது